நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதாக தமிழக அரசு எச்சித்துள்ளது நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் உயிரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே தமது அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி வரும் மாநில அரசுகளின் நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் அனைத்து கட்சிகளும் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான அரசியலில் ஈடுபட்டு வருவதை நாடு தற்போது கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு எடுககும் நடவடிக்கைகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியுடன் ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்காக கடினமான முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று காரணமாக சமூக அவசர நிலை போன்ற சூழல் உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஊரடங்கினை நீட்டிக்க வேண்டுமென்று பல்வேறு மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் நிபுணா்கள் கோரிக்கை விடுத்திருப்பதகாவும் அவா் கூறினாா் இந்த நோய் தொற்று பரவல் இதுவரை கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் சூழ்நிலை வேகமாக மாறிவருவதால் தொடர் கண்காணிப்பு அவசியமாகிறது என்றும் பிரதம் குறிப்பிட்டா்

நேய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பிரதமா் குறித்த நேரத்தில் எடுத்த நடவடிக்கைகளுக்கு கட்சித் தலைவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக சாா்பில் பங்கேற்ற திரு நவநீதகிருஷ்ணனும் திமுக ச ்பில் பங்கேற்ற திரு டி ஆர் பாலுவும் தமிழக அரசு கோரிய நிதியினை முழுமையாக வழங்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் இல்லங்களைச் சுற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாநில அமைச்சர்கள் மாவட்டந்தோறும் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனர்

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதற்கூக பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தடுக்கும் வகையில் நடமாடும் மளிகை மற்றும் காய்கறி கடைகள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

உழவர் சந்தைக்கு வரும் மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் வீதி வீதியாகச் சென்று கிருமி நாசினி தெளிக்கும் பணி இன்று மேற்கொள்ளப்பட்டது மத்திய மாநில அரசுகள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சா்பில் பல்வேறு அழிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன

அத்தியாவசியப் பொருட்களின் சீரான விநியோகத்தை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா மாநில அரசுகளின் தலைமை செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களை பதுக்குவோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் அவா் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்கப்படாமல் இருப்பதையும் மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் திரு அஜய் பல்லா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு ஏச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு அமைச்ச் திரு காமராஜ் அத்தியாவசியப் பொருட்களை பதுக்கினால் தேசிய பாதுகாப்புச் சுட்டத்தின்கீழ்கூட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாகக் கூறினார் ஊரடங்கு உத்தரவு காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக் கூடாது என்பதற்காக மாநில அரசு உரிய நிவாரண உதவிகளை வழங்கி வருவதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிருமி நாசினி பாதையை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழகத்தில் பிஜேபி சார்பில் மளிகைப் பொருட்கள் அடங்கிய பை வழங்கப்பட உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவா் திரு எல் முருகன் கூறியுள்ளாா்

மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இவை வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதுவரை பத்து லட்சம் பேருக்கு உணவும் இரண்டு லட்சம் பேருக்கு முககவசம் மற்றும் கிருமி நாசினி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு எல் முருகன் கூறினார்